வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி

நரேந்திர மோடி நாளை சென்னை மற்றும் கொச்சியில் பல்வேறு திட்டங்களின் தொடக்க விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாக்களில் பங்கேற்கிறார்

நரேந்திர மோடி வானொலி நேயர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை சென்னை வர இருக்கிறார்

பிரதமர் அடிக்கல் நாட்டும் திட்டங்களில் சென்னை ஐஐடி உயர்கல்வி நிறுவனம் சார்பில் தையூரில் டிஸ்கவரி வளாகம் கட்டும் பணிகளும் அடங்கும் பிரதமர் நாளை அர்ஜுன் ரக போர் பீரங்கி வண்டியையும் இந்திய ராணுவத்திடம் ஒப்படைக்கிறார் பிரதமரின் வருகையை ஒட்டி சென்னையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது

சென்னையைத் தொடர்ந்து நாளை பிற்பகல் கேரளாவில் சர்வதேச சொகுசுக் கப்பல்களுக்கான நாட்டின் முதலாவது சாகரிகா கப்பல் முனையத்தை கொச்சி துறைமுகத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைக்கிறார் கொச்சியில் உள்ள வெலிங்டன் தீவில் மோட்டார் வாகனங்களுடன் பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கான ரோ ரோ சேவையை மக்களின் பயன்பாட்டிற்கு அவர் அர்ப்பணித்து வைக்கிறார் இது அல்லாது பாரத் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனத்தின் ரசாயனத் தொழிற்சாலை உள்ளிட்ட திட்டங்களை பிரதமர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்ட இருக்கிறார்

இன்று உலக வானொலி தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வானொலி நேயர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூகத்தின் ஒருங்கிணைப்பை ஆழப்படுத்துவதற்கான அற்புதமான ஊடகமாக வானொலி திகழ்வதாகவும் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் வானொலியின் தாக்கத்தை தனிப்பட்ட முறையில் தாம் உணர்வதாகவும் ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவும் வானொலி நேயர்களுக்கு வாழ்த்து தெவிரித்துள்ளார் மனித குலத்தைக் கொண்டாடுவதற்கான சக்தி வாய்ந்த ஊடகமே வானொலி என்றும் ஜனநாயக விவாதங்களுக்கு மேடை அமைத்துக் கொடுப்பதாக வானொலி திகழ்வதாகவும் யுனெஸ்கோ அமைப்பு கூறியுள்ளது மத்திய பட்ஜெட்டில் இடம் பெற்றுள்ள சீர்திருத்தங்கள் மற்றும் ஊக்குவிப்புத் திட்டங்களால் சுய சார்பு இந்தியாவை எட்டுவதற்கான பயணம் துரிதமாகும் என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மக்களவையில் பட்ஜெட் மீதான பொது விவாதங்களுக்கு பதில் அளித்த அவர் கொரோனா பெருந் தொற்றினால் பாதிக்கப்பட்ட பொருளாதார வளர்ச்சியைத் தூண்டத் தேவையான ஊக்குவிப்புகள் பட்ஜெட்டில் இடம் பெற்றுள்ளதாகவும் அரசின் பல்வேறு சீர்திருத்தங்களால் இந்தியா உலகின் முன்னணி பொருளாதாரங்களில் ஒன்றாக மேம்படும் என்றும் கூறினார் கொரோனா பெருந் தொற்றால் ஏற்பட்ட சவால்களை வாய்ப்பாகவே அரசு எடுத்துக் கொண்டு நீண்ட கால வளர்ச்சிக்கான பல்வேறு நடவடிக்கைகளை துணிச்சலான முறையில் மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பட்ஜெட்டில் பாதுகாப்புத் துறையின் மூலதனச் செலவினங்களுக்கும் கல்வி விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கும் நிதி ஒதுக்கீடுகள் உயர்த்தப் பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் பெரு முதலாளிகளுக்கு சாதகமாகவே அரசு செயல்படுவதாக எதிர்க் கட்சிகள் வெளியிட்டுள்ள குற்றச்சாட்டை மறுத்த அவர் ஏழைகள் விவசாயிகள் சிறு மற்றும் நடுத்தா தொழில் முனைவோருக்கான பல்வேறு திட்டங்களை அரசு அமல்படுத்தி வருவதாகவும் இவர்கள் பெரு முதலாளிகள் அல்ல என்றும் கூறினார்

மத்திய உள்துறை அமைச்சர் திரு

முதலமைச்சர் திரு

நாராயணசாமி இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் இதை உறுதிப்படுத்தினார் புரெவி புயலால் ஏற்பட்ட சேதங்களுக்காக தனியாக நிவாரணம் கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

புதுச்சேரியில் ராஜ்நிவாசை ஒட்டியுள்ள பகுதிகளைத் தவிர இதர இடங்களில் இருந்து சாலைத் தடுப்புகளை அகற்ற முதலமைச்சர் திரு

நாராயணசாமி மீண்டும் உத்தரவிட்டுள்ளார் இன்று சட்டப்பேரவைத் தலைவர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் சம்பந்தப்பட்ட பகுதிகளை நடந்தே சென்று பார்வையிட்ட அவர் பாரதி பூங்கா தற்போது திறக்கப்பட்டு விட்டதாகவும் இதர இடங்களில் உள்ள சாலைத் தடுப்புகள் வரும் செவ்வாய்க் கிழமைக்குள் அகற்றப்படும் என்றும் கூறினார் துணைநிலை ஆளுநருக்கு பாதுகாப்பு அளிப்பது அரசின் பொறுப்பு என்றும் பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வர திரு ராகுல்காந்திக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கான காங்கிரஸ் மேலிடப் பொறுப்பாளர் திரு

ராகுல்காந்தியின் புதுச்சேரி பயணத்திற்கான தேதியை அவர் அறிவிப்பார் என்றும் திரு நாராயணசாமி கூறினார் புதுச்சேரியில் தலைக் கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் நன்மைக்காவே ஒட்டுபவர்களுக்கு அவர்களின் அபராதம் விதிக்கப்படுவதால் வாகன ஒட்டிகள் அரசுக்காக அன்றி தங்களின் சொந்தப் பாதுகாப்பிற்காக கட்டாயம் தலைக் கவசம் அணிய வேண்டும் என போக்குவரத்து துறைச் செயலர் திரு

கொரோனா தொற்றினால் உயிரிழப்பு எதுவும் இருக்கவில்லை

காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் சர்மா இன்று காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டார் சுகாதாரத் துறையின் துணை இயக்குநர் டாக்டர் மோகன்ராஜ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்

புதுச்சேரி வேளாண் அமைச்சர் திரு கமலக்கண்ணன் இதில் கலந்து கொண்டு பணிகளைத் தொடக்கி வைத்தார் திருநள்ளாறு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் திரு ரவி உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்